அசாமின் தேசிய குடிமக்கள் பதிவேடுஎதிர்காலத்திற்காள அடித்தளம் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகாய் கூறியுள்ளார்

ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு வளர்ச்சி பணிகள் குறித்து கிழக்காசிய உச்சி மாநாட்டில் தலைவர்கள் விவாதிக்க உள்ளனர் இந்த பகுதியில் நம்பிக்கையை வலுப்படுத்தும் செயல் திட்டங்களை வகுப்பது குறித்தும் இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்படும் பல்வேறு மண்டல மற்றும் சர்வதேச பிரச்சினைகளில் ஒத்துழைப்புடன் செயல்படுவது குறித்து இன்றைய கிழக்காசிய உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளது மற்றொரு மாநாடான விரிவான பிராந்திய பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் ஆசியாள் நாடுகளுக்கு இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்வது குறித்து விவாதிக்கப்படும் நீடித்த வளர்ச்சி குறித்த நிகழ்ச்சி ஒன்றிலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துகொள்கிறார் அதில் இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று தெரிவிகிறது

அசாமின் தேசிய குடிமக்கள் பதிவேடு எதிர்காலத்தின் அடித்தளம் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகாய் கூறியுள்ளார் அசாமில் காலணி ஆதிக்கத்திற்கு பிந்தைய நிலை குறித்த நூல் வெளியிட்டு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் சுட்ட விரோதமாக குடியேறுபவர்களை கண்டறிவதற்காகவே இந்த பதிவேடு உருவாக்கப்பட்டதாக தெரிவித்தார் தலைநகர் தில்லியில் காற்று மாசு மிகவும் மோசமடைந்துள்ளது

பட்டாசு வெடிப்பதற்கு இந்த குளிர்காலம் முழுவதுமே தடை விதிக்கப்பட்டுள்ளது காற்று மாசுவின் காரணமாக ஏராளமனோருக்கு சுவாச பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளதாக தில்லி அரசு கூறியுள்ளது காற்று மாகவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக தலைநகரில் ஒற்றை மற்றும் இரட்டை இலக்க எண்கள் கொண்ட வாகனங்களை வெவ்வேறு நாட்களில் இயக்கும் முறையை இன்று முதல் தொடங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது இந்த நடைமுறை இரு சக்கர வாகனங்கள் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் பள்ளி வாகனங்கள் மற்றும் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களுக்கு பொருந்தாது என அறிவிக்கப்பட்டுள்ளது

இதனிடையே தில்லியில் நிலவும் காற்று மாசு குறித்து பிரதமர் அலுவலகம் ஆய்வு செய்தது பிரதமரின் முதன்மை செயலாளர் திரு பி கே மிஸ்ரா தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பஞ்சாப் ஹரியானா தில்லி மாநிலங்களின் மூத்த அதிகாரிகள் காணொளி காட்சி மூலம் கலந்துகொண்டனர் தொடர்ந்து காற்று மாசு அளவு குறித்து கண்காணிக்குமாறு இந்த மாநிலங்களின் தலைமைச் செயலாளருக்கு அறிவுறுத்தப்பட்டது

இதில் மேகாலய ஆளுநர் திரு தட்கட் ராய் முதலமைச்சர் திரு கண்ராடு சங்மா உள்ளிட்டோரும் கலந்த கொள்கின்றனர் ஜம்மு கஷ்மரில் இன்று முதல் அனைத்து பகுதிகளிலும் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுகின்றன

மாவட்டத்தில் தனியார் வாகனங்களின் போக்குவரத்து பெரிய டறீநகர் அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஸ்ரீநகரில் மற்றும் பிற பகுதிகளில் உள்ள சந்தை பகுதிகளில் அத்தியாவசிய பொருட்களை வாங்க ஞாயிற்றுக்கிழமையான நேற்று ஏராளமான மக்கள் குவிந்தனர் தரை வழி மற்றும் போஸ்ட் பெய்டு மொபைள் சேவைகள் ஏற்கனவே கஷ்மீரில் மீண்டும் செயல்பாட்டிற்கு வந்துள்ளன மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை இன்று சந்தித்து பேசுகிறார் மகாராஷ்ட்ராவில் மழை வெள்ளத்தால் பயிர் சகேத்தை சந்தித்த விவசாயிகளுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உதவி வழங்குவது குறித்து திரு அமித் ஷாவை சந்தித்து திரு பட்னாவிஸ் ஆலோசனை நடத்தவுள்ளாா் மும்பையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய திரு தேவேந்திர பட்னாவிஸ் மாநிலத்தில் பயிர் சேதம் குறித்த ஆய்வுகள் வரும் புதன் கிழமைக்குள் நிறைவடையும் என்றார்

எளினும் மேலும் கூடுதலான பயிர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவை முறையாக கணக்கெடுப்படவில்லை எனவும் சிவசேனா மற்றும் தேசிய வாத காங்கிரஸ் கட்சிகள் தெரிவித்திருந்தன மேற்கு வங்கத்தில் கால்டியா டாக் வளாகத்திலிருந்து குவஹாத்தியின் பாண்டு முனையத்திற்கு உள்நாட்டு நீர் வழி சரக்கு போக்குவரத்து இன்று தொடங்குகிறது கப்பல் போக்குவரத்து துறை செயலாளர் திரு கோபால் கிருஷ்ணா இந்த சேவையை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் உள்நாட்டு நீர் வழி போக்குவரத்து கப்பலான எம் வி மகேஷவரின் மூலம் இந்த சரக்கு போக்குவரத்து மேற்கொள்ளப்படுகிறது

இந்த பயிற்சியின்போது இந்திய ரானுவக் குழுவினர் உஸ்பெகிஸ்தான் வீரர்களுக்கு பயிற்சிகளை வழங்குவார்கள்

நகர்ப்புறங்களில் நிலநடுக்கம் ஏற்பட்டால் மீட்பு பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டு ஒத்திகை நிகழ்ச்சியை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்ற புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார்

இந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் தங்களுடைய அனுபவங்களை இதில் பகிர்ந்துகொள்வதுடன் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு தொடர்பான செயல் திட்டமும் வகுக்கப்படும்

கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளுக்கு இடையிலான கலாச்சாரம் மற்றும் கலை நிகழ்ச்சி போட்டிகள் புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்தன நேற்று நடைபெற்ற நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பரிசுகள் வழங்கப்பட்டன கொல்கத்தா மண்டலம் ஒட்டுமொத்த அளவில் முதல் இடத்தையும் பெங்களுரு மண்டலம் இலக்கிய போட்டிகளில் முதல் இடத்தையும் பெற்றன கண்காட்சி மற்றும் கலைப்பொருட்கள் பிரிவில் போபால் மண்டலம் முதல் இடத்தை பிடித்தது

சிந்தபால்சவுக் மாவட்டத்தில் அந்த பேருந்து சென்றுக்கொண்டிருந்தபோது சாலையிலிருந்து தவறி சுங்கோஷி ஆற்றுக்குள் விழுந்தது

இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது